காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்படும் என்று திரு சுந்தர்பிச்சை அறிவித்துள்ளார்

என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது

என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினா்கள் ஒருமனதாக தீாமானம் நிறைவேற்றியுள்ளனா்

இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று கூகுல் தலைமை நிர்வாக அதிகாரி திரு கந்தர் பிச்சையுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் கலந்துரையாடலின்போது புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் இந்த முதலீட்டாளர்கள் ஆகியோரும் உதவும் வகையிலும் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் அமைந்துள்ளதாக தாம் தெரிவித்ததாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

விளையாட்டுத்துறை முற்றிலும் முடங்கியுள்ளது குறித்தும் இணையதள பாதுகாப்பு குறித்தும் தாம் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இணைவழி பண பரிவர்த்தனை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூகுல் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து திரு சுந்தர்பிச்சை விவரித்ததாக பிரதமர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

நாட்டில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப திறன் அதிகித்துள்ளதாகவும் இதன் காரணமாக இடைவெளி குறைந்து வருவதாகவும் புதுமையான தொழில்நுட்பங்கள் உருவாகி வருவதாகவும் மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்ச் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கான கூகுல் என்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவா் ஆதாா் சரக்கு மற்றும் சேவை வரி ஆயூஷ்மாள் பாரத் ஆகியவை டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் டீஜிட்டல் இந்தியா ஏற்படுத்தி வரும் மாற்றங்கள் காரணமாக கிராமப்பகுதிகள் வளா்ச்சி அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் சுயசுா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் டிஜிட்டல் தொழில்நுட்ப உதிரிப் பாகங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு ரவிசுங்கர் பிரசாத் கூறினார் கூகுல் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில்முதலீடு செய்ய முன் வந்துள்ளதற்கு அமைச்சர் அந்நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் புதிய தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் எனவே உலகளாவிய புதிய தொழில் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வர வேண்டுமென்றும் மத்திய வாத்தக மற்றும் தொழில்துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளாா்

இந்தியா கயசார்புமிக்க நாடாக உருவாவதற்கு இது தந்த தருணம் என்றும் எனவே இந்த வாய்ப்பினை தகுந்த விதத்தில் தொழில்துறையினா் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவா் தெரிவித்தாா் பிரதமா் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ள குறுகிய கால இலக்குகள் இந்திய மக்களின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் திருவனந்தபுரம் பத்மநாபகவாமி கோவிலை திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் நிர்வகிக்க உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் சொத்துக்களை கேரள அரசு ஏற்று

இந்த தீர்ப்பை எதிர்த்து திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தாக்கல் செய்த மலுக்களை விசாரித்த நீதிபதி திரு லலித் தலைமையிலான அம்வு தற்காலிக ஏற்படாத திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்கவும் கோவில் விவகாரங்களை தினசி மேற்பா்வையிடவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது

ராஜஸ்தானில் திரு அளோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் அம்மாநிலத்தில் அரசுக்கு எழுந்துள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக அக்கட்சியியன் சட்டப்பேரவைக் உறுப்பினர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்றது

முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ரன்தீப் சா்ஜிவாவா துணை முதலமைச்சா் திரு சச்சின் பைலட் மற்றம் அவருக்கு ஆதரவு அளிக்கும் அமைச்சா்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

இந்த தோ்ச்சி விகிதம் கடந்த ஆண்டைக் காட்டிலும் ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக்க அரசின் கொண்டுள்ளது

இந்த கருத்தரங்கில் உரையாற்றிய நீத்தி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் சுயசா்பு இயக்கத்தின் மூலம் தற்போதைய காலகட்டத்தில் இந்தியா எடுத்தும் புதிய முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கு உதவும் என்று குறிப்பிட்டார்